தமிழகசட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது

அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் பிரச்சாரம் விறுவிறப்படைந்துள்ளது

உருவாக்கப்படும் எனபிஜேபிதேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தண்ணீரைசிக்கனமாகப் பயன்படுத்தவேண்டயதுஅவசியம் எனபிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார் இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கு இடையிலானமுதலாவதுஒருநாள் கிரிக்கெட் போட்டி புனேயில் இன்றுநடைபெறுகிறது இனிவிரிவானசெய்திகள் தமிழகசட்டப்பேரவைத் கேர்கலில் போட்டயிடும் வேட்பாளர்களின் இறதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது

பிரச்சாரம் ரவுண்ட் அப் மாநிலத்தில் வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளநிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அஇஅதிமுகவேட்பாளரைஆதரித்தபிரச்சாரம் சேலம் மாவட்டம் ஒமலூர் தொகுதியில் மேற்கொண்டஅக்கட்சியின் இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருடப்பாடிபழனிசாமி சேலத்தில் தொடங்கப்படஉள்ளராணுவஉதிரிபாகத் தொழிற்சாலைமற்றும் ஐவுளிப் பூங்காவாயிலாகபல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்குவேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார்

யாரும் கவனக்குறைவாக இருக்கவேண்டாம் என்றும் அனைவரும் தடுப்பூசிபோட்டுக் கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தினார் ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டதிமுகதலைவர் ஸ்டாலின் தமதுகட்சிஆட்சிக்குவந்தால் மீனவர்களுக்கானமீன்பிடிதடைக்காலநிவாரணம் திரு எட்டாயிரம் ரூபாயாகஉயர்த்திவழங்கப்படும் என்றார் முந்தையதிமுகஆட்சிக்காலத்தில் ராமநாதபுரத்திற்குகாவிரிகூட்டுக் குடிநீர்த்திட்டம் செயல்படுத்தப்பட்டதைகட்டிக்காட்டியஅவர் தமிழகமீனவர்கள் மீதாள இலங்கைக் கடற்படைதாக்குதலைத் தடுக்க மத்திய மாநிலஅரசுகள் நடவடிக்கைஎடுக்கவில்லைஎன்றார் பின்னர் சென்னைராயபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டஅவர் சென்னைகாசிமேடுபகுதியில் கடல்நீரைகுடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் திருவொற்றியூரில் தொழிற்பூங்காஅமைக்கப்படுவதுடன் அண்ணா நூலகம் போலவடசென்னையிலும் பெரிய நூலகம் அமைக்கப்படும் என்றுதிரு ஸ்டாலின் உறுதியளித்தார் ராணிப்பேட்டைமாவட்டம் சோளிங்கர் தொகுதிகாங்கிரஸ் வேட்பாளருக்குஆதரவு திரட்டியதமிழ்நாடுகாங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திருகே எஸ் அழகிரி திமுகமற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் தேர்தல் அறிக்கை தமிழகத்தின் வளர்ச்சியைமேலும் அதிகரிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாககூறினார் ஆனால் அஇஅதிமுககூட்டணிகட்சிகள் நிறைவேற்ற இயலாதவாக்குறுதிகளைஅளித்துவருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேமாவட்டத்திற்குஉட்பட்டஆற்காடுதொகுதியில் பாமகவேட்பாளருக்குவாக்குசேகரித்தஅக்கட்சியின் இளைஞரணித் தலைவர் திருஅன்புமனிராமதாஸ் மாநிலத்தில் அஇஅதிமுககூட்டணிவெற்றிபெற்றால் அனைத்துசமுதாயத்தினருக்கும் தனி இடஒதுக்கீடுபெற்றுத்தரபாமகபாடுபடும் என்றார் நாகைமாவட்டம் திருப்பூண்டியில் பிரச்சாரம் மேற்கொண்டமக்கள் நீதிமய்யம் கட்சியின் தலைவர் திருகமலஹாசன் தமிழகத்தில் ஊழல் முறைகேடுகள் அற்றஆட்சிஅமையபாடுபடும் என்றார்

காஞ்சிபுரத்தில் கைத்தறிநெசவாளர்களால் தூய பட்டினால் கையால் நெசவு செய்யப்பட்டதேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கியபட்டுத் துணியைமாவட்டஆட்சியர் திருமதிமகேஸ்வரிரவிக்குமார் அறிமுகப்படுத்திவிழிப்புணர்வைஏற்படுத்தினார்

மேலும் இந்தப் பருவத்திற்கான இறுதித் தேர்வுகள் இணையவழியில் மட்டுமேநடத்தப்படும் என்றும் தலைமைச் செயலாளர் தெரிவித்துள்ளார் தண்ணீரைசிக்கனமாகப் பயன்படுத்திஅதனைசேமிப்பதுஅவசியம் என்பிரதமர் நாட்டில் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார் உலகதண்ணீர் தினத்தையொட்டகாணொலிகாட்சிவாயிலாகநடைபெற்றநிகழ்ச்சியில் உரையாற்றியபிரதமர் இந்தியாவின் வளர்ச்சிமற்றும் தற்சார்புக்குதண்ணீர் பாதுகாப்பு அவசியம் என்றார் வருங்காலசந்ததியினரின் தேவைகளுக்காகதண்ணீரைபாதுகாக்கவேண்டியதுதற்போதையதலைமுறையினரின் கடமைஎன்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

தில்லியில் தலைநகர் துணைநிலைஆளுநருக்குஆட்சிநிர்வாகத்தில் கூடுதல் அதிகாரம் அளிக்கவகைசெய்யும் சட்டத்திருத்தமசோதாமக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள ஏழு சாதியினரைதேவேந்திரகுலவேளாளர் என்றுஒரேபெயரில் அழைக்கவகைசெய்யும் மசோதாமாநிலங்களவையில் நேற்றுநிறைவேற்றப்பட்டது

கிரிக்கெட் போட்டி இந்தியா இன்றுபகல் இரவு ஆட்டமாகநடைபெறுகிறது